எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

இடஒதுக்கீடு நீடிக்கும் என்றும் இதுகுறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய அமைச்சள் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார்

அணிகள் முன்னேறியுள்ளன இனி விரிவான செய்திகள் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படுவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் சிறப்பு குறைத்தீர்ப்பு கூட்டத்தினை நேற்று தொடங்கிவைத்து பேசிய அவர் திமுக ஆட்சியின்போது பத்தாயிரம் மெகாவாட் மின் தேவையை கூட பூர்த்தி செய்ய இயலாத நிலை இருந்ததாக கூறினார்

தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக மாநில அரசின் மருத்துவமனைகள் திகழ்வதாகவும் குடிம்ராமத்து பணிகள் மூலமாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஆத்தூர் மற்றும் ஏற்காடு சுட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற சிறப்பு குறைத்தீர்ப்பு திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சா் சேலம் மாவட்டத்தில்தான் அதிகமான மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தொடங்கப்பட்டு அதிக கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார்

மேட்டூரிலிருந்து வருகிற உபரி நீரை கெங்கவல்லி ஏற்காடு சட்டமன்ற ஆத்துர் தொகுதிகளுக்குட்பட்ட ஏரி மற்றும் குளங்களில் நீரேற்று மூலமாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் நாமக்கல் அரசு சட்ட கல்லூரி வரும் சனிக்கிழமை முதல் இயங்க தொடங்கும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்திருக்கிறார் நாமக்கல்லில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள டான்சி வளாகத்தில் தற்காலிகமாக இந்த கல்லூரி செயல்படும் என்றார்

டாஸ்மாக் கடைகளின் நேரத்தை குறைப்பது தொடர்பாக முதலமைச்சருடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார் மதுரை மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று மாநில வருவாய் துறை அமைச்சா் திரு ஆர் பி உதயகுமாா் கூறியிருக்கிறாா் திருமங்கலத்தில் நேற்று அமைப்புசாரா தொழிலாளா்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை மாவட்டம் பிரிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் வரும் செய்தி வெறும் வதந்தி என்று கூறினார் வேலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் பெரிய மாவட்டங்களாக இருந்ததால் பிரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தாா்

ஒரே வளாகத்தில் செயல்படும் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளை அதே வளாகத்தில் செயல்படும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர்கள் கண்காணிக்க தமிழக அரசு அனுமதியளித்துள்ளது

இப்பள்ளிகளில் ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்தாலோ அல்லது பயிற்சி வகுப்புகளுக்கு சென்றாலோ ஏற்படும் தேக்கநிலையை போக்கும் வகையில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலிருந்து பதிலி ஆசிரியர்களை அனுப்பி வைக்க இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார்

இடஒதுக்கீடு நீடிக்கும் என்றும் இதுகுறித்து யாரும் அச்சுப்பட தேவையில்லை என்றும் மத்திய அமைச்சள் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமை இடஒதுக்கீடு என்று கூறினார் இடஒதுக்கீடு குறித்து பலமுறை மத்திய அரசும் பிரதமரும் தெளிவுபடுத்தி விட்டனர் என்றும் எனவே இதுகுறித்து மேலும் விவாதிப்பது தேவையற்ற ஒன்று என்றும் திரு பாஸ்வான் கூறினா் இதே கருத்தை மத்திய சமூகநீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்தாவாலேயும் தெரிவித்திருக்கிறார்

தஞ்சாவூரில் நேற்று மத்திய அரசின் கிசான் மான்தான் திட்டத்தினை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

விவசாயிகளுக்கு போதிய அளவிலான விதைகள் நுண்ணட்டக்கத்துகள்

அப்போது பரமக்குடி சோமநாதபுரம் நான்குவழிச் சாலையில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க வாகனத்தை நிறுத்த ஒட்டுநர் முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த தடுப்புச்சுவரில் மோதியது

இருவரி செய்திகள் கஷ்மீர் விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையிவான இருதரப்பு விவகாரம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் கூறியிருக்கிறார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்திற்கு சென்ற காங்கிரஸ் மூத்தத் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் ஜம்மு விமான நிலையத்திலிருந்து மீண்டும் தில்லிக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் முன்னாள் மத்திய அமைச்சா் திரு அருண் ஜேட்லி உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் மத்திய அமைச்சள்கள் திரு நிதின் கட்கரி திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் ஆகியோர் கேட்டறிந்தனர்

கா்நாடகாவில் ஐ எம் ஏ நிதி நிறுவன மோசுடி வழக்கை அம்மாநில அரசு சீபிஐ வசம் ஒப்படைத்துள்ளது மக்களவை வளாகத்தில் மறுகழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து மக்களவை செயலகம் உத்தரவிட்டுள்ளது

சாலையோர உணவு தயாரிப்பாளர்கள் தரமான உணவை தயாரித்து சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மத்திய அரசின் உணவு பதன தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இணை செயலா் திரு அசோக் குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட சுட்டப் பணிகள் ஆணைக்குழு மற்றும் சா்வதேச நீதி குழுமம் சாா்பில் மனித கடத்தலுக்கு எதிரான ஒருநாள் பயிற்சி முகாம் நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் டோக்கியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிக்கான தகுதிக்கற்று இறுதியாட்டத்திற்கு இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் முன்னேறியுள்ளன மகளிர் பிரிவில் நேற்று இந்தியா சீனா ஆகிய அணிகளுக்கிடையே நடைபெற்ற போட்டி கோலின்றி டிராவில் முடிவடைந்தது இதனால் அதிக புள்ளிகளுடன் இறுதிச்சுற்றுக்குள் நுழைந்த இந்தியா இன்று ஐப்பானை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது சுவிட்ச்வாந்தில் நடைபெற்றுவரும் உலக பேட்மிண்ட்டன் சாம்பியன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பிரணாய் சாய்பிரணீத் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்